தெரிவிக்குமாறு பிரதம் திரு நரேந்திரமோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார்

முறைப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது

அறிவுறுத்தியுள்ளது

உயிரிழந்தனர்

மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இனி விரிவான செய்திகள் வரும் நிதி ஆண்டுக்கான பட்ஜெட் குறித்த தங்களது எதிர்பார்ப்புக்களையும் கருத்துக்களையும் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி வேண்டுகோள் விடுத்துள்ளாா்

முன்னதாக விவசாயம் கல்வி மற்றும் இதர துறைகளில் மக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய நிதி அமைச்சகமும் வேண்டுகோள் விடுத்திருந்தது பட்ஜெட் குறித்து நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பல சுற்று ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தியுள்ளார் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று எதி்பாா்க்கப்படுகிறது சரக்கு மற்றும் சேவை வரி வசூலில் மாநிங்களுக்குக் கிடைக்க வேண்டிய நிதியை முறைப்படுத்துவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய வருவாய்த்துறை செயலாளர் திரு அஜய்பூஷன் பாண்டே தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற வரித்துறை ஆணையர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் மாநிலங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய வரி விகிதம் குறித்து விளக்கம் அளிக்கப்படும் என்றும் இது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் முறைப்படுத்தப்படும் என்றும் கூறினார் குறிப்பாக வருமான வரித்துறையில் முன் செலுத்தப்படும் வரி அந்நிய செலாவணியுடன் கூடிய கட்டணங்கள் மற்றும் கூடுதல் வரி கட்டணங்களை திருப்பி செலுத்துதல் மோசடி கணக்குகளை கண்காணித்தல் போன்றவை குறித்து விரிவான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றார் இது தொடர்பாக மத்திய மாநில அதிகாரிகளுடன் இணைந்து கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இம்மாத இறுதிக்குள் முறைப்படியான அறிவிப்பு வெளியாகும் என்றும் திரு அஜய் பூஷன் பாண்டே குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு ஊழலற்ற வெளிப்படைத் தன்மையுடன் கடந்த ஆறு ஆண்டுகளாக சிறப்பாக ஆட்சி செய்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட கர்மயோதா கிராந்த் என்ற புத்தகத்தை தில்லியில் நேற்று வெளியிட்டு பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு விவசாயம் மருத்துவம் மற்றும் தொழில்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளதாக குறிப்பிட்டார் இவங்கை வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு தினேஷ் குணவாத்தனா இரண்டு நாள் அரசமுறைப் பயணமாக இன்று மாலை புதுதில்லி வருகிறார் அவருடன் உயர்மட்டக் குழுவினரும் வரவிருப்பதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் இந்த குழுவினர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெயசங்கரை நாளை சந்திக்க உள்ளதாகவும் இருதரப்பு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெறும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சம் கூறியுள்ளது இலங்கையில் இந்திய நிறுவனங்கள் மேற்கொள்ளும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்கள் குறித்தும் மீனவா்கள் பிரச்சினை குறித்தும் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள சூழ்நிலைகள் குறித்தும் விவாதிக்க உள்ளதாக தெரிகிறது லடாக்கில் உள்ள லே பகுதியில் பளிபுயல் ஏற்படக்கூடும் என்று பாதுகாப்புத்துறையின் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது லே பகுதியில் இன்று மாலை வரை பனிப் புயலுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அதன் அறிக்கை கூறுகிறது இதையடுத்து அப்பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு பொது மக்களை லே மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது சியாச்சனில் உள்ள வீரர்கள் கவனமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் ஹிமாச்சலப் பிரதேச மாநிலத்தின் பல பகுதிகளில் மூன்றாவது நாளாக இன்றும் தொடர்ந்து கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது தலைநகர் ஷிம்லாவில் பனிப்பொழிவுடன் விட்டுவிட்டு மழையும் பெய்து வருகிறது ஷிம்லாவில் குறைந்தபட்ச வெப்பநிலை மைனஸ் பூஜ்யம் புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது மாநிலத்தின் பல பகுதிகளில் பனிப்பொழிவு காரணமாக வாகனப் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது

ஈரானில் உள்ள அமெரிக்க ரானுவ தளத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது தொடர்பாக விரைவில் தாம் அறிக்கை வெளியிட உள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொளால்டு ட்டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எமக் பாம்பியோ பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு மார்க் எஸ்பர் மற்றும் தேசிய பாதுகாப்பு உயரதிகாரிகளுடன் நேற்று நடத்திய கூட்டத்திற்குப் பின்னர் டுவிட்டர் மூலம் அவர் இத்தகவலை வெளியிட்டுள்ளார்

இந்த தாக்குதலில் கூட்டணி படை வீரர்களும் கொல்லப்பட்டதாக அமெரிக்க ரானுவ தலைமையகமான பெண்டகன் தெரிவித்துள்ளது ஈரானின் புரட்சிப்படை தளபதி காசன் சுலைமானி மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக நேற்றைய தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானின் அரசு தொலைக்காட்சி கூறியுள்ளது இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் கத்தார் நாட்டின் அரசர் எமிர்ஷேக் தமின் பின் ஹமாது அல் தானி யுடன் பேசியதாகவும் அமெிக்காவுடன் அந்த நாடு நட்புறவு கொண்டிருப்பதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாகவும் வெள்ளை மாளிகை கூறியுள்ளது இரு தலைவர்களும் ஈராக் ஈரான் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் அந்த மண்டலத்தில் உள்ள விவகாரங்கள் குறித்தும் பேசியதாக வெள்ளை மாளிகை கூறியுள்ளது ஜோமன் பிரதமர் ஏஞ்சலா மெக்கல் வுடனும் அதிபர் திரு ட்ரம்ப் நேற்று தொலைபேசி மூலம் கலந்துரையாடினார் மத்திய கிழக்கு நாடுகள் மற்றம் லிபிபாவில் உள்ள குழ்நிலைகள் குறித்து இரு தலைவாகளும் விவாதித்ததாக வெள்ளை மாளிகை கூறியுள்ளது குர்திஸ்தான் பிரதமர் மஸ்ரோர் பர்சானியுடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ தொலைபேசி மூலம் பேசியதாக செய்தி தொடர்பாளர் திரு மார்கன் ஒட்டாகஷ் தெரிவித்துள்ளார் இதனிடையே அமெரிக்காவில் உள்ள ஜனநாயகக் கட்சித் தலைவர்கள் மேற்காசிய பகுதிகளில் பதற்றம் ஏற்படுவதற்கு அமெிக்க அதிபர் திரு ட்டரம்ப் தான் காரணம் என்று குற்றம்சாட்டியுள்ளனர் அமெிக்காவின் முன்னாள் துணை அதிபா் திரு ஜோ பைடன் அதிபா் திரு ட்டிரம்பின் முடிவுகளால் தேவையற்ற பதற்றம் நிலவுவதாக குற்றம்சாட்டியுள்ளார் ஈராலுடனான அனு அப்பந்தத்திலிருந்து அமெரிக்க விலகிக் கொண்டதும் அந்நாட்டு தளபதி சுலைமாலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியதும் தவறான முடிவாகும் என்று அவர் கூறியுள்ளார் ஈராக்கில் அமெரிக்க ரானுவம் தாக்கப்பட்ட சும்பவத்துக்கு பின் எழுந்துள்ள சூழ்நிலை குறித்து உன்னிப்பாக கவனித்து வருவதாக அமெரிக்கா நாடாளுமன்ற தலைவர் நான்ஸி ஃபெலோசி தெரிவித்துள்ளார் இதனிடையே ஈராக்கிற்கு தேவையற்ற பயணத்தை இந்தியர்கள் தவிர்க்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது ஈராக்கில் வசிக்கும் இந்தியர்கள் உள்நாட்டு பயணத்தை தவிர்த்துக் கொள்ளுமாறும் பாதுகாப்பாக இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது தேவை ஏற்படின் பாக்தாக்கில் உள்ள இந்தியா தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் எர்பிலில் உள்ள துணை தூதரகத்தை அனுகுமாறும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது

ஆயிரக்கணக்கானோா் கலந்து கொண்ட இந்த இறுதி யாத்திரையில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக சற்று நேரம் ஊர்வலம் நிறுத்தப்பட்டு பின்னர் இறுதிச்சடங்குகள் நடத்தப்பட்டன

எந்திரக் கோளாறு காரணமாக விபத்து ஏற்பட்டதாக ஈரான் நாட்டின் சாலை போக்குவரத்து துறையின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் இமாம் கொமேனி சங்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திற்குள் இந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்ததாகவும் தொடர்பு துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் தலைநகர் ஹிவ் க்கு புறப்பட்ட இந்த விமானத்தின் ஒன்பது ஊழியர்களும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பயணிகளும் பயணம் செய்ததாக அவர் கூறியுள்ளார் ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்திய சிறிது நேரத்தில் இந்த விபத்து நேரிட்டது ஈராக்கில் அமெரிக்க ராணுவத்தின் மீது நடத்தப்பட்ட தூக்குதலுக்குப் பின்னர் பெட்ரோல் மற்றும் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளது அமெரிக்க சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு மூன்று டாலர் உயர்ந்துள்ளது எண்ணெய் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளது மேற்கு டெக்செஸ் கச்சா எண்ணெய் உற்பத்தியிலும் ப்ரண்ட் கச்சா எண்ணெய் உற்பத்தியிலும் இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன சா்வதேச சந்தையில் தங்கம் விலையும் இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது

மூன்றாவது மற்றும் இறுதி போட்டி நாளை மறுநாள் புனேயில் நடைபெற உள்ளது மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்ட்டன் போட்டியில் இன்று நடைபெற்ற ஆடவா் ஒற்றையா் ஆட்டத்தில் இந்தியாவின் சாய் பிரணீத் தோல்வியடைந்தார் இன்று நடைபெறும் இதர ஆட்டங்களில் கஷ்யப் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சமீர் வர்மா எச் எஸ் பிரணாய் ஆகியோர் விளையாடுகின்றனர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால் பி வி சிந்து ஆகியோர் பங்கேற்கும் போட்டிகள் இன்று நடைபெறுகிறது